வைக்கிறார் தேசிய விளையாட்டு விருதுகளை குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இன்று புதுதில்லியில் வழங்குகிறார்

அஸ்ஸாம் மாநிலத்தில் தேசிய குடியுரினம பதிவேட்டிலிருந்து நீக்கப்பட்டவர்களுக்கு தங்களது குடியுரிமையை நிரூபிப்பதற்கான வாய்ப்பு வழங்கப்படும் என்று அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது ஜம்மு காஷ்மீர் இளைஞர்களுக்காக ஐம்பதாயிரம் அரசு வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்று ஆளுநர் அறிவித்துள்ளார் தேசிய விளையாட்டு தினத்தையொட்டி நாடு தழுவிய உடல் உறுதி இயக்கத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார் இது தொடர்பாக புதுதில்லியில் இன்று நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் பங்கேற்கும் பிரதமர் உடல் திறன் குறித்த உறுதிமொழி செய்துவைக்க உள்ளார் உடல் உறுதி மற்றும் விளையாட்டுத் துறையில் மக்களை ஊக்குவிக்கும் நோக்கில் இந்த இயக்கம் நடைபெறவுள்ளது இது குறித்து அண்மையில் ஒலிபரப்பாள மனதில் குரல் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் நாட்டு மக்களின் உடல் திறன் மற்றும் நலனுக்காக உடல் உறுதி இயக்கம் தொடங்கப்படும் என்று அறிவித்திருந்தார் உடல் உறுதி இந்தியா இயக்கம் தொடங்கப்படுவதற்கு பல்வேறு விளையாட்டு வீரர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர் இது குறித்து எமது செய்தியாளரிடம் பேசிய முன்னாள் கிரிக்கெட் வீரரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு கவுதம் கம்பீர் கேலோ இந்தியா இயக்கத்தை போல உடல் உறுதி இந்தியா இயக்கம் செயல்படும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் இதன் மூலம் நாட்டு மக்களின் உடல் உறுதி மேம்படும் என்று அவர் கூறினார் சிறந்த விளையாட்டு வீரராக இருப்பதற்கு உடலை உறுதியாக வைத்துக்கொள்வது அவசியம் என்று திரு கவுதம் கம்பீர் தெரிவித்தார் தேசிய விளையாட்டு விருதுகளை குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இன்று புதுதில்லியில் வழங்குகிறார் மல்யுத்த வீரர் பஜ்ரங் புனியா மாற்றத் திறனாளியான தடகள வீராங்களை தீபா மாலிக் ஆகியோருக்கு ராஜீவ் காந்தி கேவ்ரத்னா விருது வழங்கப்படுகிறது கிரிக்கெட் வீரர் ரவீந்திர ஐடேஜா கால்பந்து வீரர் குர்பிரீத் சிங் சாந்து ஹாக்கி வீரர் சிங்லென்சனா கங்குஜம் ஓட்டப்பந்தய வீரர் முகமத் அனஸ் ஹெட்டதலேட் வீராங்கனை கவப்னா பர்மன் துப்பாக்கிச்கடும் வீரர் அஞ்சும் மெட்கில் ஆகியோருக்கு அர்ஜுனா விருது வழங்கப்படுகிறது ஐபிஎஸ் அதிகாரியான அபர்னா குமாருக்கு தேசிய வீர தீர செயலுக்கான டென்சிங் நார்கே விருது வழங்கப்படுகிறது

நாட்டில் நிலக்கரி கரங்கத் தொழிலில் நூறு சதவீத அந்நிய நேரடி முதலீட்டிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது நேற்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது

இதற்கான மானியம் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும் என்று அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் கூறினார்

இது குறித்து தில்லி நீதிமன்றத்தில் தெரிவித்த சிபிஐ இதுவரை நடைபெற்ற விசாரணையின் அடிப்படையில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என்று கூறியுள்ளது இவ்வழக்கில் கைது செய்யப்பட்ட இடைத்தரகர் ஜேம்ஸ் மைக்கேலுக்கு ஜாமீன் வழங்க எதிர்ப்பு தெரிவித்த சீபிஐ இவ்வழக்கில் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் அரசு மற்றும் தனியார் துறையினர் உள்ளிட்டவர்கள் குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறியது

இது குறித்த மனு சிபிஐ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி திரு வி சி பார்டேவிடம் தாக்கல் செய்யப்பட்டது வழக்கு பதிவு செய்வதற்கு முன்பாக குற்றவாளி நாட்டைவிட்டு வெளியேறிவிட்டதாகவும் எனவே அவரை கைது செய்ய முடியவில்லை எனறும் சிபிஐ தமது மனுவில் கூறியுள்ளது லண்டனில் கைது செய்யப்பட்ட நீரவ் மோடியை இந்தியாவிற்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கை நிலுவையில் இருப்பதாகவும் அவருடைய சகோதரர் உள்ளிட்டவர்கள் குறித்து தகவல் ஏதும் இல்லை என்று சிபிஐ தெரிவித்துள்ளது

இது குறித்து எமது செய்தியாளரிடம் பேசிய மாநில உள்துறை மற்றும் அரசியல் விவகார கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு

தேசிய குடியுரிமை பதிவேட்டில் பெயர் விடுபட்டவர்கள் அந்த தீர்ப்பாயத்தில் முறையிடலாம் என்று அவர் கூறினார் இந்த முறையீடு தொடர்பான நடவடிக்கையை அறுபது நாட்களுக்குள் தீர்ப்பாயம் முடிவு செய்யும் என்று அவர் தெரிவித்தார் அதன் பிறகு மத்திய மற்றும் அஸ்ஸாம் மாநில அரசு குடியுரிமை தொடர்பாக நீதிமன்றம் மூலம் முடிவெடுக்கும் என்று திரு குமார் சஞ்சய் கிருஷ்ணா கூறினார் ஜம்மு காஷ்மீரில் உள்ள இளைஞர்களுக்காக இன்னும் மூன்று மாதங்களுக்குள் ஜம்பதாயிரம் அரசு வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்று ஆளுநர் திரு சத்யபால் மாலிக் அறிவித்துள்ளார் மாநிலத்தில் ஐம்பது கல்லூரிகள் அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் பூந்நகரில் நேற்று ஆளுநர் மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கொள்ளுமாறு இளைஞர்களை கேட்டுக்கொண்டார் ஜம்மு காஷ்மீர் மாநில மக்களின் கலாச்சாரம் மொழி மற்றும் மத அடையாளம் ஆகியவை பாதுகாக்கப்படும் என்று பிரதமர் திரு மோடி உறுதியளித்திருப்பதாகவும் அவர் கூறினார் மாநிலத்தில் தேர்தல் நடைபெற்று ஜனநாயக முறையில் அரசு தேர்ந்தெடுக்கப்படும் என்று அவர் உறுதிபளித்தார் பள்ளத்தாக்குப் பகுதியில் சூழ்நிலை மேம்பட்டுள்ளதாகவும் விரைவில் இயல்புநிலை திரும்பும் என்று ஆளுநர் திரு சத்யபால் மாலிக் தெரிவித்தார் இதற்கிடையே குப்வாரா மற்றும் ஹண்ட்வாரா மாவட்டங்களில் மொபைல் தொலைபேசி வசதி மீண்டும் கொடுக்கப்பட்டுள்ள நிலையில் மற்ற மாவட்டங்களிலும் விரைவில் அளிக்கப்படும் என்று ஜம்மு காஷ்மீர் நிர்வாகம் தெரிவித்துள்ளது பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று லடாக் செல்கிறார் அங்கு அவர் உயரமான பகுதிகளில் பயிர் செய்வது தொடர்பான பயிர்க் கண்காட்சியை தொடங்கி வைக்கிறார் பாதுகாப்புத்துறை ஆராய்ச்சி நிறுவனத்தில் இக்கண்காட்சி நடைபெறவுள்ளது

லடாக் பகுதியில் ராணுவ உயர் அதிகாரிகளுடனும் திரு ராஜ்நாத் சிங் ஆலோசிக்க உள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன அமெிக்க பாதுகாப்பு அமைச்சர் திரு மார்க் எஸ்பர் நேற்றிரவு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங்கிடம் தொலைபேசி மூலம் விவாதித்தார் அப்போது இருநாடுகளும் பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்பட எதிர்காலத்தில் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து இருவரும் விவாதித்தனர் ஜம்மு காஷ்மீர் விவகாரத்தில் இந்தியா மேற்கொண்டுவரும் நடவடிக்கைகளை அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் பாராட்டியதாக பாதுகாப்புத்துறை அமைச்சக செய்தித்தொடர்பளார் கூறினார் இஸ்ரோவின் வெற்றிரகமான மங்கள்யான் விண்கல திட்டம் குறித்து எடுக்கப்பட்டுள்ள ஹிந்தி திரைப்படமான மிஷன் மங்கள் என்ற திரைப்படத்திற்கு சரக்கு மற்றும் சேவை வரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது மும்பையில் நேற்று முதலமைச்சர் திரு தேவேந்திர ஃபட்னாவிஸ் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளக்கப்பட்டது இது குறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் அறிவியல் சும்பந்தமாக காதாரண மக்களுக்கும் எடுத்துக்கூறும் வகையில் இப்படம் தயாரிக்கப்பட்டுள்ளதால் இச்சலுகை வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமேஸான் பகுதிகளில் காடுகளை பாதுகாப்பது தொடர்பாக லத்தீன் அமெரிக்க நாடுகள் அடுத்த மாதம் கூடி விவாதிக்கும் என்று பிரேசில் அதிபர் திரு ஜெய்ர் பொல்சானாரோ தெரிவித்துள்ளார் கடந்த சில நாட்களாக அமேஸான் காடுகளில் பரவி வரும் தீ குறித்து இதில் விவாதிக்கப்படும் என்று கூறினார் கற்றுச்சூழலை பாதுகாக்கும் நோக்கில் வெளிசுலாவை தவிர அனைத்து அமேஸான் பகுதி நாடுகளும் இக்கூட்டத்தில் பங்கேற்கும் என்று அவர் தெரிவித்தார்